மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது

பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர்

பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் இரங்கல் தெரிவித்துள்ளாா்

ஒமனை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் தில்லி ஜேவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் விடுதிக் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தியின் குடும்பத்துக்கு அளிக்கப்பட்டு வந்த சிறப்பு காவல்படை பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டதை கண்டித்தும் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய அமளியை அடுத்து அவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது முன்னதாக ஜிம்பாப்வே யின் முன்னாள் அதிபர் ராபர்ட் முகாபே யின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டு இரண்டு நிமிடம் மவுனம் அனுசரிக்கப்பட்டது பொருளாதாரத்திற்கான நோபல் பரிக பெற்ற இந்தியர் திரு அபிஜித் பானர்ஜிக்கு அவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது வாடகைத்தாய் முறைப்படுத்துதல் மசோதா இன்று அவையில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிகிறது

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் ஜெய்ஷ் ஈ முகமது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த நான்கு தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினா் இன்று கைது செய்தனா் அரிஹால் பகுதியில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

குலாம்நபிகான் என்ற அமீத்கானும் பர்கத்துல்லா என்ற மற்றொரு தீவிரவாதியும் பாகிஸ்தானிலிருந்து செயல்டட்டு வந்ததாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன

விழாவில் பேசிய அவர் ஜம்மு கஷ்மீர் இளைஞர்கள் இதபோன்ற பணிகளில் சேருவதற்கான பயிற்சித் திட்டங்கள் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்றார் நலத்திட்டங்களை அரசு செயல்படுத்தி வரும் நிலையில் இளைஞர்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக் கொண்டார்

காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முன்ஜி முன்னாள் குடியரசு துணைத்தலைவர் திரு ஹமீது அன்சாரி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவா்கள் தில்லியில் சக்தி ஸ்தல்லில் உள்ள இந்திராகாந்தியின் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினா் டுவிட்டரில் நினைவு கூர்ந்துள்ளா் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள இந்திராகாந்தியின் உருவப்படத்திற்கு மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்வா பிஜேபி மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானி காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி ஆர் பாலு உள்ளிட்டோர் மவர்தூவி மியாதை செலுத்தினர் இந்நாளைபொட்டி காங்கிரஸ் கட்சி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்துள்ளது சியாச்சினில் நேற்று நேரிட்ட பனிச்சரிவில் சிக்கி நான்கு வீரர்களும் இரண்டு தொழிலாளிகளும் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிடடர் செய்தியில் இந்த நிகழ்வு தமக்கு ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் நாட்டுக்கு அரும்பணியாற்றி வரும் வீரா்களின் சேவைக்கு வணக்கம் செலுத்துவதாகவும் கூறியுள்ளார் சியாச்சன் பகுதியில் உள்ள ராணுவ நிலையின் மீது நிகழ்ந்த பனிச்சிவில் வீரர் ஒருவர் படுகாயமடைந்தார்

ஐக்கிய அரபு எமிரேட்டின் அதிபர் ஷேக் கலிபா பின் சயத் அல் நயானின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிடுள்ள டுவிட்டர் செய்தியில் அதிபரின் மறைவு தமக்கு ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்த சோகமான தருணத்தில் அவரது குடும்பத்தினர் மற்றும் எமிரேட் மக்களின் துயரத்தில் பங்கெடுத்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது இன்று காலை சென்னை தலைளமச் செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு த பள்ளீர்செல்வம் உள்ளிட்ட அமைச்சர்களும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசுதுறை உயரதிகாரிகளும் கலந்து கொண்டனா் தமிழகத்தில் புதிதாக தொழில் தொடங்குவதற்கும் விரிவாக்கத்திற்கும் அனுமதி வழங்குவது மற்றம் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாகவும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத்கோவிந்த் இரண்டு நாள் பயணமாக இன்று மாலை கேரளா செல்கிறார் எழில்மலாவில் உள்ள இந்திய கடற்படை அகாடமியில் நாளை நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறா் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய வீரா்களுக்கு குடியரகத் தலைவரின் கொடிச் சின்னங்களை குடியரசுத் தலைவர் வழங்குவார் பாலஸ்தீன பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு இடங்களில் இஸ்ரேல் வீடுகளைக் கட்டுவதற்கு எடுக்கும் முயற்சிகளுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்கும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எமக் பாம்பியோ கூறியுள்ளார்

அமெரிக்காவின் இந்த கொள்கை மாற்றம் தவறானது என்று பாலஸ்தீன அரசு குற்றம்சாட்டியுள்ளது சா்வதேச நீதிக்கு எதிராக அமெரிக்கா செயல்படுவதாக அந்நாடு குறை கூறியுள்ளது அமெிக்காவின் இந்த நடவடிக்கை இஸ்ரேல் பாலஸ்தீன சரித்திரத்தில் நடந்த தவறை சி செய்திருப்பதாக இஸ்ரேல் பிரதமா் திரு பெஞ்சுமின் நேதன்யாஹூ கூறியுள்ளாா்

ஒன்பது பேர் காயமடைந்தனர்

வறுமை ஒழிப்பில் மகளிர் சுய உதவிக் குழுவினர் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் தில்லி பிரகதி மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சி அரங்கில் சரஸ் அரங்கை திறந்து வைத்துப் பேசிய அவர் சுயஉதவிக் குழுக்கள் மூவம் கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரமளித்து அவர்களது வாழ்வை மேம்படுத்துவதே மத்திய அரசின் முன்னுரிமைப் பணி என்றார் இதுவரை சுமார் ஏழு கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் சுயஉதவிக் குழுக்களில் சேர்க்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் இந்த எண்ணிக்கையை பத்து கோடியாக அதிகரிக்க தேவையான அளைத்து முயற்சிகளையும் தமது அமைச்சகம் மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் கய உதவிக்குழுக்களில் இடம் பெற்றுள்ள பெண்கள் மனதில் நவ்லெண்ணமும் எதையும் சாதிக்கக்கூடிய மன உறுதியும் படைத்தவர்கள் என்றும் திரு தோமர் கூறினார் மஸ்கட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று ஒமனை எதிர்கொள்கிறது

இதில் இந்திய அணி இதுவரை பங்கேற்ற நான்கு ஆட்டங்களில் தோல்வி கண்ட நிலையில் இன்றைய ஆட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது இந்திய நேரப்படி இரவு எட்டரை மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சர்வதேச ஹாக்கி புரோ லீக் போட்டிகளுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது

இந்தியாவில் புவனேஷ்வரில் அடுத்த ஆண்டு புரோ ஹாக்கி லீக் போட்டிகள் நடைபெறவுள்ளன இந்திய சா்வதேச திரைப்படவிழா கோவாவில் நாளை தொடங்குகிறது நடிகர்கள் அமிதாப்பச்சன் ரஜினிகாந்த் ஆகியோா் இந்த விழாவில் கௌரவிக்கப்படுகின்றனா் ப்ரெஞ்ச் நாட்டின் பிரபல நடிகை இசபெல் ஹுப்பட்டிற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுகிறது இந்தியா மற்றம் வெளிநாடுகளைச் சேர்ந்த பல திரைப்படங்கள் இந்த விழாவில் திரையிடப்படுகின்றன வெளிநாட்டு இயக்குநா்களும் திரைப்பட நடிகை நடிகா்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ளவிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மைக்ரோசாப்ட் நிறுவனா் திரு பில்கேட்ஸ் இன்று புதுதில்லியில் பிரதமா் திரு நரேந்திரமோடியை சந்தித்து பேசினார் தகவல் தொழில்நுடத்தை அனைத்து தரப்பினரும் பயன்படுத்துவது தொடர்பாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பத்தை பின்பற்றுவரு தொடர்பாகவும் அவருடன் ஆலோசித்ததாக பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் இந்தியா வந்துள்ள திரு பில்கேட்ஸ் நேற்று நித்தி ஆயோக்கின் துணைத் தலைவர் திரு ராஜீவ்குமாரை சந்தித்து பேசினார் அப்போது நடுத்தர வகுப்பினருக்கான ககாதாரத் திட்டம் ஒன்றை செயல்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருவதூக நித்தி ஆயோக் அமைப்பு தெரிவித்தது அப்போது பேசிய நித்தி ஆயோக் தலைவர் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தில் ஐம்பது கோடி ஏழை மக்கள் பலனடைந்து வருவதாகக் கூறினார் ஆனால் நடுத்தர வகுப்பினருக்கான பொது சுகாதாரத் திட்டம் எதுவும் இதுவளர இல்வாத நிலையில் அவர்களுக்கான திட்டம் ஒன்றை நித்தி ஆயோக் பரிசீலித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார்